தொடங்கியது

இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிராவில் புதிய அரசு அமைப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது அதிக இடங்களில் வெற்றி பெற்ற பிஜேபி தளித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் அடுத்து அதிக இடங்களில் வெற்றி பெற்ற சிவசேனா கட்சி தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸுடன் இணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இன்றுகாலை சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்ரே தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவாருடன் ஆட்சி அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தியை திரு உத்தவ் தாக்ரே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கும் விவகாரத்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி எந்த முடிவையும் அறிவிக்கவில்லை என்றும் காங்கிரஸ் கட்சியின் முடிவுக்காக காத்திருப்பதாகவும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு நவாப் மாலிக் தெரிவித்துள்ளார் இதனிடையே மத்தியில் பிஜேபி தலைமையிவான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த சிவசேனா கட்சியை சேர்ந்த திரு அரவிந்த் சாவந்த் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்

இதனிடையே மகாராஷ்டிரா நிலவரம் குறித்து தில்லியில் உள்ள சோனியாகாந்தியின் இல்லத்தில் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது

இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக மகாராஷ்டிர மாநில காங்கிரஸ் தலைவர்கள் தில்லிக்கு வருமாறு அழைக்கப்பட்டுள்ளதாக திரு மல்லிகார்ஜூன கார்கே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

வரும் ஆண்டுகளில் பாதுகாப்புத்துறை புதுமைகளை படைக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவில் புல் புயல் பாதித்தப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைககள் குறித்து தேசிய பேரிடர் மேலாண்மை குழி இன்று புததில்லியில் கூடி ஆலோசனை நடத்தியது புயல் காரணமாக மேற்குவங்கத்தில் ஏழு பேர் உயிரிழந்ததாகவும் ஒரு வட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் வேளாண் பயிர்கள் சேதமடைந்ததாகவும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் மழையினால் பாதிக்கப்பட்ட மின்விநியோகம் மற்றும் தொலைபேசி சேவைகள் விரைவில் சீரடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது புயல் பாதித்த பகுதிகளில் வழங்குவதற்காக உணவு குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் போதிய அளவில் இருப்பு வைக்கப்பட்டு உள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மைக்குழு தெரிவித்துள்ளது

மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவில் புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து மதிப்பீடு செய்ய மத்திய குழு விரைவில் அம்மாநிலங்களுக்கு செல்ல உள்ளது தனியார் மருத்துவமனைகளில் ஒரே மாதிரியான கட்டணம் வசூலிக்க முடியாது என தில்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுவில் தில்லியில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் ஒரே மாதிரியான கட்டணம் வசூலிக்க ஆணையிட வேண்டும் என கோரப்பட்டிருந்தது இந்த மனு தலைமை நீதிபதி டி என் பாட்டீல் நீதிபதி சி ஹரிசங்கர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நோயின் தன்மை மற்றும் சிகிச்சையின் தரம் ஆகியவற்றிற்கு ஏற்ப கட்டணம் வசூலிக்கப்படுவது இயல்பு என கூறிய நீதிபதிகள் தனியார் மருத்துவமனைகள் வசூலிக்கும் கட்டணத்திற்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்தனர் ஆன்லைன் மூலம் பொழுதபோக்கு நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்கள் சுய கட்டுப்பாட்டுடன் நிகழ்ச்சிகளை அமைப்பதையே அரசு விரும்புகிறது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை செயலாளர் திரு அமித் கரே கூறியிருக்கிறார் பத்திரிக்கை தகவல் அலுவலகம் சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் சுயகட்டுப்பாட்டு நடைமுறையை பின்பற்றுவதற்கான நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றார் கருத்து சுதந்திரம் அவசியம் என்றாலும் உரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் அயோத்தி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு பற்றி தொலைக்காட்சி நிறுவங்கள் மிகவும் பொறுப்பான வகையில் நடந்து கொண்டது சிறந்த சுய கட்டுப்பாட்டுக்கு உதாரணமாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் நீர் ஆதார இயக்கப் பணிகளை முனைப்புடன் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வலியுறுத்தியுள்ளார்

இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார்

இருபது தொகுதிகளுக்கு வரும் டிசம்பர் ஏழாம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப் பதிவு நடைபெற உள்ளது

விஜ்கரா வியூதரா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்பு படையினரும் மத்திய ரிசர்வ் காவல்துறையினரும் இணைந்து தேடுதலில் ஈடுபட்டனர் அப்போது தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடைபெற்ற தப்பாக்கி சண்டையில் நேற்று மாலை ஒரு தீவிரவாதி சுட்டுக்கொல்லப் பட்டதாகவும் எஞ்சியிருந்த மற்றொருவர் இன்று அதிகாலை சுட்டுக்கொல்லப் பட்டதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சென்னையில் காலமான முன்னாள் தலைமைத் தேர்தல் ஆனையர் டி என் சேஷனின் மறைவிற்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது இதையொட்டி புதுதில்லியில் உள்ள தலைமைத் தேர்தல் ஆணையத்தில் அஞ்சலி செலுத்தும் கூட்டம் இன்று நடைபெற்றது அப்போது தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் மறைந்த டி என் சேஷன் தனி முத்திரை பதித்ததாகவும் அவர் ஆற்றிய பணிகள் அனைத்து தலைமைத் தேர்தல் ஆணையர்கள் மற்றும் இதர அதிகாரிகளுக்கு உந்துசக்தியாக அமைந்ததாகவும் நினைவுகூறப்பட்டது தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் மற்றும் வாக்குப்பதிவு தேதி குறித்து மாநில தேர்தல் ஆணையர் திரு இரா பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார் சென்னையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் கலந்துகொண்டனர் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை முன்னிட்டு மாநகராட்சி நகராட்சி மற்றம் பேரூராட்சிகளில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த முதற்கட்ட ஆய்வுப் பணி நிறைவுப் பெற்றதையடுத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிவையில் மாதிரி வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது